வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

தலைப்புச்செய்திகள் நாளை புதுச்சேரி வரவுள்ள பிரதமர் திரு

பாதுகாப்பு ஏற்பாடுகளை துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தர்ராஜன் ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திர மோடியை வரவேற்க தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியில் இந்த ஏற்பாடுகளை துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தர்ராஜன் இன்று காலை ஆய்வு செய்தார் ஜிப்மர் அரங்கம் மற்றும் வளாகத்திற்குள் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார் பிரதமரின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஒத்திகையும் இன்று காலை நடைபெற்றது பிரதமரை வரவேற்கும் வகையில் விமான நிலையம் முதல் ஜிப்மர் வரையிலான வழிநெடுகிலும் தோரணங்களும் வரவேற்பு பதாகைகளும் ஃபிளக்ஸ் பேனர்களும் கட்டப்பட்டு அந்தப் பகுதியே விழாக்கோலம் பூண்டுள்ளது புதுச்சேரியில் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிக்கப்பட்ட திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் மேலும் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற உள்ள பொது கூட்டத்திலும் பிரதமர் மோடி உரை நிகழ்த்த உள்ளார் புதுச்சேரியில் தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கோயம்புத்தூர் செல்கிறார்

நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் போக்குவரத்துமாற்றம் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுச்சேரிக்கு வரவுள்ளதை அடுத்து போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திண்டிவனத்தில் இருந்து புதுவைக்கு வரும் வாகனங்கள் கோரிமேட்டில் இருந்து ட்ரக் டெர்மினல் ரோடு வழியாக திரும்பி மேட்டுப்பாளையம் மூலகுளம் சென்று இந்திராகாந்தி சிக்னல் நெல்லித்தோப்பு வழியாக புதுவை பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து இ சி ஆர் வழியாக புதுச்சேரிக்கு வரும் வாகனங்கள் சிவாஜி சிலை சந்திப்பில் இருந்து கிழக்கு நோக்கி திரும்பி முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பு அஜந்தா சிக்னல் சர்தார் வல்லபபாய் பட்டேல் சாலை செஞ்சி சாலை புஸ்சி வீதி மறைமலையடிகள் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்துமாற்றம் பத்துக்கண்ணில் இருந்து வழுதாவூர் சாலை வழியாக புதுவைக்கு வரும் வாகனங்கள் மேட்டுப்பாளையம் சிக்னலில் இருந்து மூலகுளம் அல்லது ட்ரக் டெர்மினல் ரோடு வழியாக செல்ல வேண்டும்

சி ஆர் சாலையில் மடுவுப்பேட்டில் இருந்து ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பு வரையிலும் கோரிமேடு முதல் ராஜீவ்காந்தி சிலை சந்திப்பு வரையிலும் எந்தவித வாகனங்களும் செல்ல அனுமதி இல்லை என்றும் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

நாராயணசாமி தலைமையிலான அரசு பெருபான்மை இழந்து கவிழ்ந்ததை அடுத்த வேறு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முன் வராததால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்ததை மத்திய அமைச்சரவை இன்று எற்று புதுச்சேரியில் குடியரத் தலைவர் ஆட்சியை அமுல் படுத்த ஒப்புதல் அளித்தது இதை அடுத்து அமைச்சரவை முடிவு குடியரசு தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்செய்வதற்கான குடியரசுத் தலைவரின் அறிவிப்பு இன்று மாலைக்கு மேல் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மீண்டும் ஒரு முறை நாம் குழந்தைகயாக மாறி இந்த பொம்மைகளை வைத்து விளையாட மாட்டோமா என்று ஏங்க வைக்கும் மரப்பாச்சி பொம்மை முதல் நவீன எலக்ட்ரானிக் பொம்மைகள் வரை நம் குழந்தை பருவத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் பொம்மைகள் மற்றவை அனைத்தையும் விட நம் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பதை யாரும் மறுக்க இயலாது நம் நாட்டில் பொம்மை தயாரிப்பு ஒவ்வொரு பிராந்தியத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது

அன்னிய விளம்பரத்துடன் பெரிய அங்காடிகளில் விற்பனை செய்யப்படும் பொம்மைகளுக்கு அதிக விலையும் நடைபாதையிலேயே விற்பனை செய்யப்படும் பொம்மைகளுக்கு விலை குறைவாகவே இருப்பதை நாம் காண முடிகிறது அமைப்பு சாரா மற்றும் வெளியுலகத்திற்கு தெரியாத பல பாரம்பரியமிக்க பொம்மை தாயாரிப்புகள் காலத்தை வென்று பிரபலமாக இருந்தாலும் சர்வதேச சந்தையில் அதைப்பற்றிய எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத நிலையே இருந்து வருகிறது நம் பாரம்பரிய பொம்மைகளைப் பற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடி சமீபத்தில் விவரித்திருந்தார்

இந்த கண்காட்சியில் நாடெங்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொம்மை மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தாயாரிக்கும் நிறுவனங்கள் பங்கேற்க பதிவு செய்துள்ளன

இந்த கண்காட்சி பற்றி இதில் பங்கேற்க உள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த பொம்மை தயாரிப்பாளர் ஜி கருணாநிதி கூறுகிறார்

ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்தார் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது

இந்தியாவின் விளையாட்டு முனையமாக இது உருவெடுக்கும்

சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவு இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பல்வேறு இடங்களில் ஜெயலலிதாவின் உருவப் படத்திற்கு அதிமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள ஜெயலலிதா சிலைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

எம் சி ஏ கல்லூரி வளாகத்தில் புத்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது

திமுக விருப்பமனு புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை பல்வேறு கட்சிகளும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன புதுச்சேரி தெற்கு மாநில தி மு க

எல் ஏ

மு க தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்தனர்